தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

தெரிவித்த கருத்துக்கு காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் வருத்தம் தெரிவித்துள்ளார்

குறித்த ஆதாரங்களை இந்தியா சீனாவிடம் பகிர்ந்து கொண்டுள்ளது இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் அவசரநிலை பிரகடணம் செய்யப்பட்டுள்ளது

உலக நாடுகளிடம் இலங்கை அரசு உதவி கோரியுள்ளது

ஜெப்பூரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் நாளை நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன

பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு முலாயம்சிங் யாதவ் ஆகிய தலைவர்களின் வெற்றித்தோல்வி நாளைய வாக்குப்பதிவின் மூலம் தீர்மானிக்கப்பட உள்ளன

இம்மாநிலத்தில் நான்கு சுட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் நாளை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது

மக்களவைக்கு ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும் மனுக்களை திரும்பப்பெற அடுத்த மாதம் இரண்டாம் தேதி கடைசி நாளாகும் அன்றைய தினம் மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

இந்த தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இதற்கிடையே ஓட்டப்பிடாரம் சுட்டப்பேரவைத் தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்க ஒன்பது பறக்கும்படை அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவல் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார் ரஃபேல் விமானபேரம் ஒப்பந்தம் தொடர்பான உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து நரேந்திரமோடி பிரதமர் கிரு கருத்துக்கள் தவறாக வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து வருத்தம் தெரிவிப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று உச்சநீதிமன்றத்தில் எழுத்து பூர்வமாக தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை திரு ராகுல் காந்தி தெரிவித்த கருத்து தொடர்பாக விளக்கும் அளிக்குமாறு நீதிமன்றம் கோரியது இதனை அடுத்து அவர் தாாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் இதை தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக தாம் பேசிய கருத்துக்கள் எதிர்தரப்பினரால் திரித்து வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேக்கி உச்சநீதிமன்றத்தில் திரு ராகுல் காந்தி மீது நீதிமன்ற அவமதிப்பு மனுவைத் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நாளைய தினத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ர்ஃபேல் பேரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து பேசிய திரு ராகுல் காந்தி தற்போது உச்சநீதிமன்றத்தில் வருத்தம் தெரிவித்திருப்பது அவரது நம்பகத்தன்மையை கேள்வி குறியாக்கி இருப்பதாக மூத்த பிஜேபி தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுவாழ்வில் ஈடுபடும் அரசியல்வாதிகள் இது போன்று பொடர்ச்சியாக உண்மைக்கு புறமான கருத்துகளை தெரிவிப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சி உண்மைக்கு புறம்பாக கருத்துகளை தெரிவித்து அரசியல் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிஜேபியின் மற்றொரு தலைவா் திரு ஜி வி எல் நரசிம்மராவ் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான பொய்யான தகவல்களை திரு ராகுல் காந்தி கூறியதற்கு மன்னிப்பு கோரவேண்டுமென்றும் வலியுறுத்தினார் உச்சநீதிமன்றத்தில் பிரமாணபத்திரம் தாக்கல் செய்திருப்பதன் மூலம் அவர் தாம் உண்மைக்கு புறம்பாக பேசியிருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய மக்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாத அமைப்புகளில் தலைவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்திதொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்தியா எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் ஜெய் ஷே முகமது அமைப்பு தீவிரவாதிகளின் நடவடிக்கைகள் மற்றும் அந்த அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி மசூத் அசாரின் செயல்பாடுகள் குறித்து சீனாவிடம் உரிய ஆதாரங்களுடன் விளக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அசாரை சா்வதேச பயங்கரவாத பட்டியலில் சோப்பதற்கு ஐநா பாதுகாப்பு சபை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் தமது சீன பயணத்தின் போது இது தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு அந்நாட்டு தலைவர்களுடன் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரவீஷ் குமார் கூறினார் அரசு முறை பயணமாக சீனா சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே அந்நாட்டு துணை அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தூதரக ரீதியிலான பேச்சுக்களை நடத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மண்டல அளவிலும் சர்வதேச அளவிலும் பொதுவான பிரச்சனைகள் குறித்து இருதரப்பு பேச்சு வார்த்தைகளின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

வரும் நாட்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது

இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் அவசரநிலை பிரகடணம் செய்யப்பட்டுவதாக அந்நாட்டு அரசு இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையாக அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில்இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாகவும் பொது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பாதுகாப்பு படையினருக்கு உரிய அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நேற்று ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு தேசிய தவ்ஹீத் ஜமாத் என்ற உள்நாட்டு மதவாதக்குழு பின்னணியில் இருந்ததாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது இருப்பினும் இதற்கு பின்னால் சா்வதேச ஆதரவு உள்ளதா என்பது பற்றி விசாரணை நடத்தப்படுவதாக இலங்கையின் கேபினெட் அமைச்சரும் அரசு செய்திதொடர்பாளருமான ரஜீதா செனரத்னே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் மேலும் இத்தகைய தாக்குதல்கள் நடக்கலாம் என தகவல்கள் இருப்பதால் நாடு முழுவதும் உள்ள பதற்றமான இடங்களில் விரிவான பாதுகாப்பு சோதனைகள் நடப்பதாக அவர் குறிப்பிட்டார்

அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தின் ஒய்வுபெற்ற நீதிபதி தலைமையில் இந்த சம்பவங்கள் குறித்து விசாரித்து இரண்டு வாரங்களில் அறிக்கை அளிக்க சிறப்புக்குழு ஒன்று நியமிக்கப்படுவதாக அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் இலங்கையில் இன்று இரவு எட்டு மணி முதல் நாளை அதிகாலை நான்கு மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு வரும் வரை பல்கலைக்கழகங்களை முடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து இலங்கையில் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது கொழும்பில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய தேவாலயம் அருகே வெடிக்காத குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க வைக்கப்பட்டன மார்கெட் பகுதியிலும் வெடி பொருட்கள் மற்றும் டெட்டளேட்டர்கள் எடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேனி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளை இரவு பத்து மணிக்கு மேல் வெளியேறுமாறு கூறியதாக வரும் செய்திகளின் நம்பகத்தன்மை குறித்து ஆராயப்படும் என்றார் மதுரையில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நான்கு அலுவலர்கள் நுழைந்தது பற்றிய அறிக்கையை கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு பாலாஜி விரைவில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு எட்டு மணிக்கு ஜெப்பூரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது